பங்கு மிக முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ராணுவம் கூறியுள்ளது

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

சா்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

ராஜஸ்தான் மாநிலம் ஜெயப்பூரில் பத்திரிக்கா குழுமத்தின் தலைவர் எழுதிய இரண்டு புத்தகங்களை காணொலி காட்சி வாயிலாக வெளியிட்டு பேசிய அவர் எழுத்தாளர்கள் என்பவர்கள் பத்திரிகையாளர்கள் சமூகத்திற்கு ஆசிரியர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் சுதந்திரப் போரட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் விடுதலை குறித்து எழுதிய விவரங்களை பிரதமர் விவரித்தார் இன்றைய தலைமுறை புத்தகங்கள் படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தினார் வீட்டில் புத்தகங்களுக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்றும் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு புத்தகத்தையாவது படிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இன்றைய தலைமுறையினர் எதற்கெடுத்தாலும் கூகுலையே குருவாக ஏற்றுக் கொண்டு பல்வேறு விஷயங்களை டுவிட் செய்து வருவதாகவும் ஆழமான சிந்தனைகளுக்கு இடம்கொடுப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் இந்திய பொருட்கள் பிரசித்திபெற்று வருவதையும் இந்தியா கூறுவதை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த விழாவில் ராஜஸ்தான் ஆளுநர் திரு கல்ராஜ்மிஸ்ரா முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் பத்திரிகா குழுமத்தின் தலைவர் திரு குலாப் கோத்தாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா சீனா எல்லைப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவே இந்தியா விரும்புவதாக ராணுவம் கூறியுள்ளது அதே நேரத்தில் சீனா தொடர்ந்து பதற்றத்தை அதிகரிக்கும் வகையிலான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் ராணுவம் குற்றம்சாட்டியுள்ளது ரானுவம் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியை தாண்டி செல்லவோ எல்லையை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடனோ துப்பாக்கியைக்காட்டி வானத்தை நோக்கி சுடவில்லை என்றும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இரு நாடுகளுகளுக்கு இடையே தற்றத்தை தணிக்க ரானுவம் தூதரகம் மற்றும் அரசியல் மட்டத்தில் பேச்சுக்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே ஒப்புக் கொள்ளப்பட்ட முடிவுகளை சீனா தொடர்ந்து மீறி வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது நேற்று இருநாடுகளுக்கும் இடையேயான எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுக்கு மிக அருகில் சீன ரானுவம் வந்ததாகவும் அப்போது இந்திய ரானுவத்தின் எதிர்ப்பு காரணமாக சீன ரானுவத்தினர் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதே நேரத்தில் இந்திய ரானுவம் கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் ரானுவம் தெரிவித்துள்ளது இந்திய ராணுவம் அமைதி நிலவ விரும்புவதாகவும் அதே நேரத்தில் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கைக்கும் தயார் என்றும் கூறியுள்ளது இந்தியா சீனா எல்லையில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகள் திரு அஜித்தோவல் தெரிவித்ததாக சீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தி தவறானவை என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது யூகத்தின் அடிப்படையிலான செய்திகள் வெளியிடுவதை சீன ஊடகங்கள் தவிர்க்க வேண்டுமென்று வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சா்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு எஸ் ஜெய்சங்கள் ரஷ்யா சென்றுள்ளார் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடனாள சர்வதேச மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்தும் அவர் உரையாற்றுகிறார் இந்த மாமாநாட்டில் கலந்து கொள்ளும் நாடுகளின் வெளியறவுத்துறை அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார்

இந்த திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மற்றும் பெண்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வங்கி மூலமாக இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய மாநில அரசுகள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

இளைஞர்கள் மற்றும் முதியோர்களிடம் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்தப்படும் என்று யுனஸ்கோ தெரிவித்துள்ளது

இந்நாறையொட்டி உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அனைவருக்கும் ஆரம்பக் கல்வி என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை இந்த இலக்கை அடைவதற்கு வழி வகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையோட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் விடுத்துள்ள செய்தியில் ஒவ்வொரு குடிமகனும் ஏழுத்தறிவு இல்லாத ஒருவருக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

காங்கிரஸ் நாடாளுமன்றக் குழுக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மூத்த தலைவா்கள் திரு குலாம் நபி ஆஸாத் திரு கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினார்

தமிழகத்தில் இரண்டாயிரம் மினி கிளிளிக்குகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மாநிலத்தில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவது தொடர்பாக இன்று சென்னையில் அனைத்துத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார் இந்த மினி கிளிக்கில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

ஊரடங்கு தளா்வுகள் பெரும்பாலும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கவனமாக கையாள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எவ்வளவு நிதிச்சுமை ஏற்பட்டாலும் மக்களின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமென்ற நோக்கில் தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தாா் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் இந்தியா பங்ளாதேஷ் இடையேயான ஆறாவது ஆலோசனைக் குழுக் கூட்டம் இம்மாதத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டம் தொடர்பாக பங்ளாதேஷூக்கான இந்திய தூதர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் அமைச்சர்களுக்கு இடையேயான இந்த கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பங்ளாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஏ கே அப்துல் மொமன் யிடம் தொலைபேசி வாயிலாக நேற்று கலந்து ஆலோசித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த குழுவிள் ஐந்தாவது கூட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தில்லியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது